இனி விரிவான செய்திகள் மண்டல பொருளாதார ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் மண்டல ஒருங்கிணைப்பு பொருளாதார உச்சிமாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சும்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய உதவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பத்து ஆசியான் நாடுகள் ஆறு ஆசிய பசிபிக் நாடுகள் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தி வருகின்றன பிரதமர் திரு நரேந்திரமோடி சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மற்றும் தாய்லாந்து பிரதமர்களுடன் இன்று பேச்சு நடத்தினார்

நிதிசார் தொழில்நட்பத்தில் திரு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர்

இதேபோல் தாய்லாந்து பிரதமருடன் நடத்திய பேச்சுக்களின்போதும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து நீதிமன்ற கண்காணிப்புடன் கூடிய விசாரணைக்கு உத்தரவிடுமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பிளை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது இத்தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான டிவிசன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது முன்னதாக மத்திய அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேனுகோபால் விமானங்கள் கொள்முதல் செய்வதற்கான விலையை தெரிவிக்க இயலாது என்றார் இதில் ரகசியத்தை கண்காணிக்க வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா கூடுதலாக உரத்துறை அமைச்சக பொறுப்பையும் இன்று ஏற்றுக் கொண்டார் இப்பொறுப்பை வகித்து வந்த அனந்த்குமார் காலமானதையடுத்து திரு கவுடாவிற்கு கூடுதல் பொறுப்பாக இது வழங்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று புதுதில்லியில் தொடங்கியது கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா இதனை தொடங்கி வைத்து பேககையில் வர்த்தகர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்றார்

நடப்பாண்டில் ஊரக வர்த்தகத்திற்கு முக்கியத்தும் அளிக்கும் வகையில் நடத்தப்படுகிறது

நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் பள்ளிக்கும் இணைப்பு பாலமாக அட்டல் மையம் திகழும் என்றார் உத்தரப் பிரதேசத்தில் வேளாண்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் ஒன்பது பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்

பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் இணை இயக்குநர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை பீகார் செல்கிறார் சம்ஸ்டிப்பூரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து பாட்னாவில் உள்ள தேசிய தொழில்நுட்ப எமயத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் இரண்டு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் இன்று கைது செய்தனர் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஹிஸ் புல் முஜாகிதீனை சேர்ந்த இவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்கல் நடத்தினர் ரஜோரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நமது படை வீரர்கள் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்தியப் பிரதேசம் மற்றும் மிசோரம் சுட்டப் பேரவைத் தேர்தல்களுக்காள வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும்

நாட்டின் தொலைதூர பகுதிகளில் இணையதளம் மற்றும் தொலைத் தொடர்பு சேவைகளை வழங்குவதற்கு இந்த செயற்கைகோள் உதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்பா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நேருவுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் சுதந்திரப் போராட்டத்தில் அவரது பங்களிப்பையும் தலைவர்கள் நினைவு கூர்ந்தனர் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்ட இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குழந்தை உரிமைகள் அவர்களது கல்வி உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார்

இது தீவிர புயல் சின்னமாக வழுவடைந்து பின்னர் வழுவிழந்த நிலையில் பாம்பள் கடலூர் இடையே நாளை மாலை கரையைக் கடக்கக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூறு கிலோ மீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புயலின் தாக்கம் தமிழகத்தில் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதக்கோட்டட ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையில் காரைக்கால் மாவட்டத்திலும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சும்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் புயல் கரையை கடைக்கும்போது வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்றவர்கள் கரை திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இந்த புயலை எதிர்கொள்வதற்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் இந்த புயல் காரணமாக ராமநாதபுரம் கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமராக புதிதாக நியமிக்கப்பட்ட திரு மகிந்தா ராஜபக்கேவுக்கு எதிரான நம்பிக்கையில்லாத் தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது கூச்சல் குழப்பத்திற்கு இடையே தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அவைத் தலைவர் திரு கரு ஜெயகுர்யா அறிவித்தார் இதனையடுத்து திரு ரணில் விக்ரமசிங்கே தான் இலங்கை பிரதமர் என்று அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் அவைத் தலைவர் பாரபட்சுமாக செயல்பட்டதாக திரு மகிந்தா ராஜபச்சே ஆதரவார்கள் குற்றம் சாட்டினர் இப்பிரச்சனையில் இலங்கை அதிபர் தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் விளையாட்டுக் செய்திகள் ஹாங்காங் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சமீர் வர்மா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சாய்னா நேவால் காசியப் ஆகியோர் அடுத்த கற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தனர்